இந்திய விமானப் படையினரின் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானிலுள்ள ஜெய்ஷ் ஏ முகமத் தீவிரவாத முகாம் தகர்க்கப்பட்டதோடு ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகாத்மா காந்தியடிகளின் அமைதி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார்

விஜய்கோகலே தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெய்ஷ் ஏ முகமத் தீவிரவாத முகாம்களை இலக்காக கொண்டு அதேவேளையில் சிவிலியன்களின் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் பயிற்சியாளர்கள் ஜிகாதி அமைப்பினர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார்

சிவிலியன்கள் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில் பாலக்கோட் முகாமின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும இந்த முகாம் சிவிலியன்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து தொலைவிலுள்ள மலை உச்சியின் காடுகளில் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலைத் தொடா்ந்து ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பினா் மேலும் பல தற்கொலை தாக்குதல்களை இந்தியாவில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் நம்பத்தகுந்த தகவல்கள் நமக்கு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையில் இந்திய விமானப்படையினரின் இன்றைய தாக்குதல் மிகவும் அவசியமானது என்றும் அவர் எடுத்துரைத்தார்

அதற்கேற்ப பாகிஸ்தான் செயல்பட வேண்டும் என்றும் ஜெய்ஷ் ஏ முகமது உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத அமைப்புகளையும் ஒழித்து இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்தியா விரும்புவதாக திரு விஜய்கோகலே அறிவுறுத்தினார்

இந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பிரதமரிடம் எடுத்துரைத்ததார் இதனைத்தொடர்ந்து பிரதமர் திரு

நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி

இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு

ராணுவத்தின் ஊடக செய்தித் தொடர்பாளரும் உள்நாட்டு பொது கொடர்பு தலைமை இயக்குநருமான மேஜர் ஜெனரல் ஆசி

பூர் ட்விட்டரில் சேவை வெளியிட்டுள்ள செய்தியில் பாகிஸ்தான் விமானப்படையினர் மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகளால் தங்கள் தரப்பில் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் விமானப்படையினர் எல்லைக்கோட்டு விதிமுறைகளை இந்திய மீரிய பாகிஸ்தானிற்குள் நுழைந்த உடனேயே விமானப்படையினர் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்ததையடுத்து இந்திய விமானப்படையினர் திரும்பிச் சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி அவசரக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இக்கூட்டத்திற்கு பின்னர் குரேஷி பாகிஸ்தான் பிரதமர் திரு

இந்நிலையில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடி காரணமாகவே இந்திய அரசு இந்த அடையாள ஊடுருவலை மேற்கொண்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் கூறியுள்ளன

நாட்டின் பாதுகாப்பிற்கு இந்நடவடிக்கை அவசியமானது என்று கூறிய அவர் இது ஒரு மகா வல்லமையான செயல் என்றும் பாராட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இந்திய விமானப்படையினரை உளமாற பாராட்டியுள்ளா்

நாட்டை பாதுகாப்பாக வைப்பதில் விமானப்படையினரின் கொடர் நம் முயற்சிகளையும் தீரமிகு முயற்சிகளையும் வணங்குவதாகவும் திரு

மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரிந்தர் சிங் உள்ளிட்டோரும் இந்திய விமானப்படையினரின் துணிச்சல் மிகு செயலை பாராட்டியுள்ளனர்

தீவிரவாதத்தை வேரோடு அழிப்பதற்கான நடவடிக்கைகளில் பல வெற்றிகளை கண்டு வரும் பிரதமரின் துணிச்சல் மிக்க செயல்பாட்டின் காரணமாக இந்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் தமிழகத்தின் சார்பாக தமது மனமா்ந்த பாராட்டுகளை உரித்தாக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் மீது இந்திய விமானப்படையினர் மேற்கொண்ட தாக்குதல் சேத விவரங்கள் தாக்குதலுக்கான காரணங்கள் போன்றவை அதிரடி குறித்து எடுத்துரைப்பார் எனத் தெரிகிறது

ராம்நாத் கோவிந்த் மகாத்மா காந்தி அமைதி விருதுகளை இன்று வழங்கினார்

பிரதமர் திரு

புதுதில்லியில் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவை ஒட்டிய இறுதிப் போட்டிகளை இன்று புதுதில்லியில் துவக்கி வைத்துப் பேசிய அவர் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நாளை விருதுகளை வழங்குவார் என்று கூறினார்

இத்தொடர்பான வழக்கு விசாரணையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வீட்டுவசதி துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

வீரமணி தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர்

பர் கபில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தஞ்சை மாவட்டத்தில் கிஷான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின்கீழ் விடுபட்ட சிறுகுறு விவசாயிகள் இன்றும் நாளையும் தங்கள் பகுதிகளில் உள்ள சிறப்பு முகாம்கள் மூலம் பயன்பெறுமாறு மாவட்ட தெரிவித்துள்ளார்

அரியலூர் ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ளிவாயு நுகர்வோர் குறைகீர்நாள் கட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி

பொன்னையாவிடம் வழங்கினார்கள்